ஒன்றை இன்றுகாலைஒன்பதுமணிக்குவெளியிடுகிறார்

தடுப்புக்கானமருத்துவஉபகரணங்கள் மற்றும் மருந்துஉற்பத்தியைஊக்குவிப்பதற்கானபல்வேறுசலுகைகளைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

உத்தரவு முழுமையாககடைபிடிப்பதைமாநிலஅரசுகள் உறுதிசெய்யவேண்டுமென்றுமத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடிநாட்டுமக்களிடையேகாணொலிபதிவு ஒன்றை இன்றுவெளியிடுகிறார் காலைஒன்பதுமணிக்கு இதனைவெளியிடஉள்ளதாகஅவா் கூறியுள்ளாா்

எடப்பாடிபழனிசாமிபல்வேறுகலுகைகளைஅறிவித்துள்ளார்

ஏற்கனவேசெயல்பாட்டில் உள்ளநிறுவனங்களோஅல்லது புதியநிறுவனங்களோவரும் ஜூலைமாத இறுதிக்குள் புதிதாகஉற்பத்திசெய்யதொடங்கினால் சலுகைகள் வழங்கப்படும் சிறு குறு நடுத்தரமற்றும் பெரியதொழில் நிறுவனங்களுக்கு இந்தசலுகைகள் பொருந்தும்

மக்கள் நல்வாழ்வுத்துறைசெயலர் டாக்டர் பீலாராஜேஷ் இக்குழுவின் உறுப்பினர் செயலராகசெயல்படுவார் என்றுமாநிலஅரசுஅறிவித்துள்ளது சித்தமருத்துவா் திரு சிவராமன் உட்படபலா் இந்தகுழுவில் இடம்பெற்றுள்ளனா்

நேற்றுகோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கிருமிநாசினிதெளிக்கும் பணியினைநேற்றுதொடங்கிவைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசினார்

இந்தஆலோசனையில் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடுவும் பங்கேற்கிறார்

வி

இதுதொடர்பாகஉள்துறைசெயலர் திருஅஜய் பல்லா மாநிலஅரசுகளின் தலைமைச் செயலா்களுக்குகடிதம் எழுதியுள்ளாா்

பிரதமா் திருநரேந்திரமோடி ஜொ்மன் பிரதமா் திருமதி

ஜம்மு கஷ்மீரையொட்டியஎல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீன்டும் அத்துமீறிதாக்குதல் நடத்தியுள்ளன்